நிறைவுநாள் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏற்றுக்கொண்டார்

பிரசாத் யாதவுக்கு தில்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது

திரு நிதின் கட்கரி தொடங்கிவைக்கிறார்

நடைபெற்று வருகிறது

இலக்கை நியூசிலாந்து நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்த ஆண்டின் குடியரசுதின விழாவுக்கான தேசிய மாணவர் படை முகாமின் இறுதிநாள் அணிவகுப்பு இன்று நடைபெறுகிறது முப்படைகளை சேர்ந்த பிரிவுகளில் இடம்பெற்றுள்ள மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏற்றுக்கொண்டார் பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பிரதமர் விருதுகளை வழங்குகிறார் இதை தொடர்ந்து அவர்களிடையே உரையாற்றுவார் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மாணவர் படையின் ஒரு மாத கால முகாம் நிறைவடைவதை குறிக்கும்வகையில் பிரதமர் அணிவகுப்பு என நடத்தப்படுவது வழக்கம்

இந்த நிகழ்வில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்த கொண்டுள்ளனர் ஐ ஆர் சி டி சி தொடர்பான நிதிமோசுடி வழக்கில் ராஷ்ட்ரிய ஜனதா தள் தலைவர் திரு லாலுபிரசாத் யாதவ் அவரது மனைவி திருமதி ராப்ரி தேவி அவரது மகன் தேஜஸ்வி யாதவ் ஆகியோருக்கு தில்லி நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியுள்ளது இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு லட்சம் ரூபாய்க்கான பிணையப் பத்திரமும் இதே தொகைக்கு மேலும் ஒருவர் உறுதிப்பத்திரமும் அளிக்க வேண்டும் அளவு என்ற நிபந்தனையுடன் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது ஐ ஆர் சி டி சி யின் இரண்டு ஒட்டல்களை நடத்த தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியபோது நிதி மோசடி செய்ததாக இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது ஜவுளித்துறை சார்ந்த தேசிய மாநாடு நாளை மும்பையில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் மத்திய ஜவளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி பங்கேற்கவுள்ளார் தொழில்நுட்ப ஜவுளித்துறை என்பது இந்திய பொருளாதாரத்தில் வெகுவேகமாக வளர்ந்துவரும் ஒரு பிரிவாகும்

தொழில்நுட்ப ஜவுளிக்கான உலக சந்தையில் இந்தியாவின் பங்கு நான்கு முதல் ஐந்து சதவீதமாக உள்ளது

பொதுத்துறை வங்கிகளின் தலைமைச் செயல் அதிகாரிகளை மத்திய நிதியமைச்சா் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் இன்று சந்தித்துப் பேசுகிறார்

இந்த சந்திப்பின்போது வங்கிகளின் நிதி நிலைமையை மேம்படுத்துவது குறித்து ஆவோசிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் விவசாயம் சில்லறை வர்த்தகம் ஆகிய பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள கடன் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று தெரிகிறது

அருண் ஜேட்லி சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளதால் அவரிடமிருந்த நிதியமைச்சகப் பொறுப்பு ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயலிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது தேர்வுகால மன அழுத்தத்தையும் அச்சத்தையும் போக்குவதற்காக நாட்டின் பல்வேறு தொகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை கலந்துரையாடல் நடத்துகிறார் புதுதில்லியிலுள்ள தல்கத்தோரா விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மாணவா்களும் ஆசிரியாகளும் பெற்றோாகளும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்வுகள் தொடர்பாக ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் குறித்து இந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட உள்ளது வெளிநாடுகளில் வாழும் இந்திய மாணவா்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளனா்

இந்த ஆண்டு ரஷ்யா நைஜீரியா ஈரான் நேபாளம் டோகா குவைத் சவுதி அரேபியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளை சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி நேரடியாக ஒலிபரப்பும் தூர்தர்ஷனிலும் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும் நாட்டிலுள்ள அனைத்து பள்ளிகள் சி பி எஸ் ஈ பள்ளிகள் உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றிலும் வெளிநாட்டிலுள்ள கல்வி நிறுவனங்களிலும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ராஜஸ்தானில் நான்கு நெடுஞ்சாலைத் திட்டங்களுக்கு மத்திய சாலைப் போக்குவரத்து நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிகானிரில் மூன்று திட்டங்களும் நாகாரில் ஒரு திட்டமும் இதில் அடங்கும்

இதைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த போராட்டத்தில் தேசத்தை ஈர்த்த வாவா லஜபதி ராய் சமூக சீர்திருத்தத்தையும் சுதேசி தொழிலையும் ஊக்கப்படுத்தினார் என்று டுவிட்டர் செய்தியில் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு தின கொண்டாட்டங்களின் முத்தாய்ப்பாக நடைபெறும் பாசறை திரும்புதல் நிகழ்ச்சிக்கான ஒத்திகை இன்று தில்லியில் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நகரின் மத்திய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன

கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்திய தேசிய லோக்தள் கட்சியை சோ்ந்த சுட்டமன்ற உறுப்பினர் ஹரிசந்த் மிட்டா மரணமடைந்ததையடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது

இடைத்தோதல் சுமூகமாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதை உறுதிசெய்ய பாதுகாப்பு பணிகளில் சுமார் மூன்றாயிரம் காவல் துறையினர் பணியில் ஈடுப்படுத்தப்பட்டுள்ளனர் ராஜஸ்தானில் ராம்கட் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தோ்தலும் இன்று நடைபெறுகிறது

கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இம்மாநிலத்தில் ஒரே கட்டமாக சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றபோது பி எஸ் பி வேட்பாளர் திரு லக்ஷமண் சிங் மரணமடைந்ததால் இந்த தொகுதியின் ் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது தற்போது நடைபெறும் தேர்தலில் பிஜேபி சார்பில் சுக்வந்த் சிங்கும் காங்கிரஸ் சார்பில் ஷஃபியா சுபேரும் பி எஸ் பி சாய்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் நட்வர் சிங்கின் மகன் ஐகத் சிங்கும் போட்டயிடுகின்றனர்

இந்திய அணியை முகமது ஷமி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார்